நிலையில் நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன

கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் இதர அமைப்புகளின் தணிக்கை செய்யப்படாத விளம்பரங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

பெற்றுள்ளது

அணி பஞ்சாப் அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பெங்களுரு அணி தில்லி அணியையும் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியையும் எதிர்கொள்கின்றன

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று திரிபுரா மற்றும் மணிப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பின்னர் மேற்கு வங்க மாநிலம் கூச் பெஹரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிஜேபி தலைவர் அமித் ஷா ஒடிசா மாநிலம் புவனேஷ்வரில் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறார் பின்னர் பெல்கானில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்று உரையாற்றவுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் காட்சிரோலி சந்திராபூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி சஹரான்பூர் ஷம்லி மற்றும் பிஜ்னோரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார் பகுஜன் சமாஜ்கட்சித்தலைவர் செல்வி மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் தியோபந்தில் நடைபெறவுள்ள பிரச்சாரக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளார் இதற்கிடையே நேற்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி சத்தீஷ்கரில் பலோட் ஓடிசாவில் சுந்தர்கார்ஹ் மகாராஷ்டிராவில் நான்டட் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டார் அப்போது அவர் தமது அரசின் சாதனைகளை எடுத்துரைத்ததுடன் தீவிரவாதத்திற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மத்தியில் வலிமையான அரசு உள்ளதாகக் குறிப்பிட்டு பேசிய அவர் தீவிரவாத தாக்குதலுக்குப்பிறகு அமைதியாக இருக்க முடியாது என்று பேசினார் உத்தராகண்ட் மாநிலம் பூரீநகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஏழ்மைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்துவதே தமது கட்சியின் முதல் இலக்கு என்று குறிப்பிட்டார் முதலாளிகளின் விருப்பத்திற்கு இணங்க பிஜேபி செயல்பட்டுவருவதாக குற்றம் சாட்டினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் அவைத் தலைவர் திருமதி சோனியாகாந்தி எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு தேசிய ஜனநாயக் கூட்டணி அரசு முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்று கூறினார்

பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு கிரிராஜ் சிங் பெஹுசராய் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் வேட்பு மனு தாக்கலுக்கு நாளை மறுதினம் கடைசி நாளாகும்

மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாளில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் இதர அமைப்புகளின் தணிக்கை செய்யப்படாத விளம்பரங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது அவ்வாறு விளம்பரம் வெளியிடப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தங்கள் தரப்பு வாதங்களை விளக்குவதற்கான வாய்ப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு வழங்கப்படமாட்டாது என்றும் கூறியுள்ளது இதற்கிடையே அரசியல் கட்சி விளம்பரங்களை தணிக்கை செய்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் ஊடக சான்றிதழ் மற்றும் கண்காணிப்புக்குழு தயார்நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் மற்றும் செய்தித்தாள் நிறுவனங்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்குமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது

பஞ்சாபில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அனைத்த அரசியல் கட்சியினரும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்துமாறு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கர்ணா ராஜு கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அரசியல் கட்சிகளுக்கு இவ்வாறு அறிவுறுத்துமாறு தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாகக் கூறினார் சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அரசியல் கட்சிகளை திரு கர்ணா ராஜு கேட்டுக்கொண்டுள்ளார்

கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின்போது அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மகளிரே பணியமர்த்தப்பட்டதற்கு கிடைத்த வரவேற்பையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக திரு அஷிஸ் குந்த்ரா தெரிவித்தார்

கோழிக்கோடு மலப்புரம் கண்ணூர்

கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து நாகர்கோவிலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போதைய பிஜேபி ஆட்சியில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்றார் அமைதிப்பூங்காவாகத் தமிழகம் திகழ்கிறது என்று குறிப்பிட்ட திரு பன்னீர் செல்வம் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினின் பொய் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது என்றும் தெரிவித்தார் மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில்தான் தமிழகத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

காவிரி நடுவர்மன்றம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் சேலம் ரயில்வே கோட்டம் சென்னை மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாகக் கூறினார் ஆனால் கடந்த ஐந்தாண்டுகால பிஜேபி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணி மக்கள் பிரச்னைகளுக்காக குரல் கொடுக்க ஒன்றிணைந்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் மாலத்தீவு ஜனநாயக கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ளது

முன்னாள் அதிபர் திரு அப்துல்லா யாமினின் தலைமையிலான எதிர்க்கட்சி ஐந்து இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது

எனவே இதுகுறித்து எழுதும் அமெரிக்க பத்திரிகைகள் இந்திய விமானப்படை அளித்துள்ள ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து செய்தி வெளியிட வேண்டும் என்று தெரிவித்தார் வங்கி மோசடி வழக்கில் பூஷண் மின் மற்றும் எஃகு நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் இயக்குநர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ நேற்று சோதனை நடத்தியது தில்லி சண்டிகர் கொல்கத்தா ஒடிசா ஆகிய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டன

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று சென்னை மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றன

இன்று நடைபெறவுள்ள போட்டிகளில் பெங்களுரு அணி தில்லி அணியையும்